இதன்படி திமுக தென்சென்னை வடசென்னை மத்திய சென்னை றீபெரும்புதூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் வேலூர்

காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரி விருதுநகர் சிவகங்கை திருச்சி கரூர் ஆரணி கிருஷ்ணகிரி திருவள்ளுர் தேனி புதுச்சேரி தொகுதிகளில் போட்டியிட உள்ளது மதிமுக ஈரோட்டிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை மற்றும் கோவையிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாகப்பட்டிணம் மற்றும் திருப்பூரிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ராமநாதபுரம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளிலும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியிலும் இந்திய ஜனநாயக கட்சிக்கு பெரம்பலூர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றன பின்னர் செய்தியாளர்களிம் பேசிய திரு

பொள்ளாச்சி பாலியல் வன்முறை தொடர்பான வழக்கில் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர் மீதும் தமது மருமகன் சபரீஸன் மீதும் வழக்கு தொடுத்திருப்பது பற்றி செய்தியாளர்கள் கேட்டதற்கு வழக்கை திசை திருப்பவே இப்புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் முன்னதாக திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் சார்பில் பொள்ளாச்சி பாலியல் வன்முறை வழக்கில் குற்றவாளிகளை தப்பவிடாமல் உயா்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சி பி ஐ விசாரணை நடத்தி நீதி வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் திரு

ஸ்டாலின் திரு

அழகிரி திரு

பாலகிருஷ்ணன் திரு

காதர் மொய்தீன் திரு தொல் திருமாவளவன் திரு ஜவாஹிருல்லா திரு தேவராஜன் திரு பச்சமுத்து உள்ளிட்ட கூட்டணி கட்சித்தலைவர்கள் பங்கேற்றனர்

சந்திரபாபு நாயுடு டெல்லி முதலமைச்சர் திரு அர்விந்த் கெஜ்ரிவால் உட்பட எதிர்கட்சித்தலைவர்கள் தாக்கல் செய்திருந்தனர்

புதுதில்லியில் பிஜேபி தொண்டர்களுடன் கலந்துரையாடிய அவர் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க முனைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் கனிமொழி மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக திமுக மகளிர் அணி செயலர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடியில் இன்று நடைபெற்ற கூட்டணி கட்சி கூட்டத்தில் பேசிய அவர் பிஜேபி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று குறை கூறினார்

பெரம்பலூர் வாய்ஸ் பெரம்பலூர் மாவட்டத்தில் மேற்கொண்டு வரும் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார்

முன்னதாக வாக்குப்பதிவை வலியுறுத்தும் தேர்தல் விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு முரளி ரம்பாவுடன் இணைந்து அவர் பங்கேற்றார்

கல்லூரியில் தேர்தல் விழிப்புணர்வு தெருக்கூத்து நிகழ்வை அவர் பார்வையிட்டாார்

நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவா் திருமதி

அரியலூர் மாவட்டத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வீரராகவராவ் பக்தர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அனுப்பி வைத்தார்

நம்பகமான மின்னணு பொருட்கள் என்பதே இந்தாண்டின் கருப்பொருளாகும்

ராம்நாத் கோவிந்த் குஜராத் தலைநகர் காந்திநகரில் தொழில்முனைவோர் மாநாட்டை இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்பு மற்றும் இயற்கை மருத்துவ துறையில் சிறப்பாக செயலாற்றிய சேலம் திரு

ஜோஸப் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது

டெல்லி நீதிமன்றத்தில் றீஷாந்த் மீது நிலுவையில் உள்ள குற்றவியல் நடவடிக்கைகளை இந்த தீர்ப்பு எந்த விதத்திலும் பாதிக்காது என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது